உத்தரவிட்டுள்ளது

ளிகக்தி சிவில் விமானப்போக்குவரத்து கல்வி ஆகிய துறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினாா்

ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநிலத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க தமிழக அமைச்சரவை இன்று கூடுகிறது

மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவை மேலும் இரண்டு வாரங்களுக்கு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது

இந்நோய்த்தொற்று பாதிப்பு அதிகமாக உள்ள சிவப்பு மண்டல பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவில் தளர்வுகள் எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை அதேநேரத்தில் ஆரஞ்ச் பச்சை பகுதிகளுக்கு சில தளா்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

முதியோர் குழந்தைகள் கா்ப்பிணிகள் வீட்டைவிட்டு கண்டிப்பாக வெளியே வரக்கூடாது இருசக்கர வாகனத்தில் ஒருவா்மட்டுமே பயணிக்கலாம் பள்ளி கல்லூரிகள் மற்றும் வழிபாட்டுத்தலங்கள் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் போன்ற அறிவிப்புகளையும் அரசு வெளியிட்டுள்ளது சிவப்பு மண்டலத்தில் அத்தியாவசியம்அல்லாத தேவைகளுக்கு அனுமதி கிடையாது என்றும் நகரப்பகுதிகளில் சில கட்டுப்பாடுகளுடன் ஆலைகளை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

காட்சி ஊடகங்கள் அச்சு மற்றும் சுயதொழில் செய்வோரின் சேவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் முடித்திருத்தும் நிலையங்கள் அழகு நிலையங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பேருந்துகள் சைக்கிள் ரிக்ஷா ஆட்டோ கார் போன்ற வாகனங்களை இயக்க கடை விதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்ட காலத்தில் ரயில் விமானப்போக்குவரத்து தேவைகளும் இயக்கப்படமாட்டாது

இருப்பினும் சிவப்பு மண்டலத்தில் ஒட்டுநர் தவிர காரில் அதிகபட்சமாக இரண்டு பேர் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் இருசக்கர வாகனத்தில் ஒருவர் மட்டுமே பயணிக்க வேண்டும் நக்ப்புறங்களில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஏற்றுமதியை நோக்கமாக கொண்ட தொழிற்சாலைகள் தொழிற்பேட்டைகள் மற்றும் தொழில் நகரியங்கள் உள்ளிட்டவை இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நகர்ப்புறங்களில் கட்டுமான பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கட்டுமானப் பணிகளை பொறுத்தவரை சிவப்பு மண்டலத்தில் பணி நடைபெறும் இடத்தில் தங்கியுள்ள தொழிலாளர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் வெளியில் இருந்து வரும் தொழிலாளர்கள் அனுமதிக்கப்படமாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆரஞ்ச் மண்டலத்தில் மாவட்டங்களுக்கிடையே மக்கள் அனுமதி பெற்று வாகனங்களில் செல்ல அனுமதிக்கப்படுவாா்கள் அதேநேரத்தில் காா்களில் இரண்டு பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்றும் அந்த மாவட்டத்திற்குட்பட்ட இடங்களில் இருசக்கர வாகனத்தில் செல்ல அனுமதிக்கப்பவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆனால் இந்த மண்டலத்திலும் இரண்டு வாரங்களுக்கு பேருந்து ரயில் விமானப் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சமூக இடைவெளியுடன் மகாத்மாகாந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டப் பணிகள் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும்

அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கும் மின்னனு வர்த்தகத்தில் அனுமதி அளிக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது

அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கும் மின்னனு வாத்தகத்தில் அனுமதி அளிக்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது ளிசக்தி சிவில் விமானப்போக்குவரத்து கல்வி ஆகிய துறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ளரிசக்தி துறையில் நீண்டகால சீர்திருத்தங்களை மேற்கொள்ளுதல் வளங்களை உரிய அளவில் பயன்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளின் கருத்துகளை கேட்டறிந்தார் இந்த துறையில் முதலீடுகளை ஊக்குவித்தல் அனல்மின் நிலையங்களுக்கு நிலக்கியை விநியோகிக்கும் பணியில் அரசு மற்றும் தனியாரை ஈடுபடுத்துதல் புதுப்பிக்கப்பட்ட ளிசக்தி ஆகியவற்றில் வர்த்தகத்தை எளிமைப்படுத்துதல் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது பொருளாதாரத்தின் அச்சாணியாக மின்சாரதுறை செயவ்படுவதால் அதற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷா நிதியமைச்ச் திருமதி நிர்மலாசீதாராமன் ளரிசக்தி துறை அமைச்சர்திரு

சிங் சிவில் விமானப் போக்குவரத்துத்துறைஅமைச்சர் திரு ஹர்தீப்சிங் புரி நிதித்துறை இணையமைச்ச் திரு அனுராக் தாக்கூர் மற்றும் ளிசக்தி துறையின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சிவில் விமானப் போக்குவரத்துசேவையை மேலும் திறமையாக நடத்துவது குறித்தும் பிரதம் விவாதித்தார் இந்திய வான்பரப்பை திறமையாக பயன்படுத்துவது விமானங்களை குறித்த நேரத்திற்குள் இயக்குவது விமான நிலையங்களை மேலும் திறமையாக கையாண்டு வருவாயை பெருக்குதல் குறித்தும் விவாதிக்கப்பட்டது

பின்னா் பிரதம் கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீாதிருத்தங்கள் தொடா்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் விவாதித்தார்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

நோயாளிகள் குணமடையும் சதவீதம் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார் மற்ற மாநிலங்களை காட்டிலும் நோய்த்தொற்றுக்கான சோதனை தமிழத்தில் இரண்டரை மடங்கு அதிகமாக உள்ளது என்றும் அவர் கூறினார்

எனவே அந்த பகுதிகளில் இன்று முதல் கட்டுப்பாடுகள் தளா்தப்படும் என்றும் அது அறிவித்துள்ளது

உதயகுமாா் கூறியுள்ளா் மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை அவர் தெரிவித்தார்

நிதிநெருக்கடியை சமாளிக்க பத்திரப்பதிவு துறை அலுவலகம் மூலமாக கிடைக்கும் வருவாய் மிகவும் அவசியம் என்று தமிழக அரசு கூறியுள்ளது ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இயங்க தடைவிதிக்ககோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையின் போது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் இதனை தெரிவித்தார் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பல நிறுவனங்கள் கடன் பெற பதிவு செய்வதற்கு பத்திரப்பதிவு அலுவலகங்கள் செயல்படுவது அவசியம் என்றும் அரசு தரப்பு சா்பில் வாதிடப்பட்டது

இலங்கையில் பொதுத் தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை அதிபர் திரு கோத்தபாயா ராஜபக்சே நிராகித்து விட்டா் மாலத்தீவில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

நாமக்கல் மாவட்டத்தில் ஹீமோஃபிலிபா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரத்த விருக்தி செய்யும் புரதச்சத்து உடைய உணவுப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் திரு